நியாயமான வகையில் விலையை நிர்ணயம் செய்யும் அவசியம் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் புதிய இந்தியாவின் உறுதியான அடித்தளத்தை உருவாக்குவதற்கு குழந்தைகளின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்

இத்திட்டத்தின் மூலம் விவசாய தொழிலாளர்கள் பட்டாசு மீன்பிடி கைத்தறி விசைத்தறி தப்புரவு மண்பாண்டம் செய்வோர் மரம் ஏறும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள்

பெண்ணையாற்றின் குறுக்கே போச்சும்பள்ளி தலுக்கா அரசம்பட்டியில் எட்டு கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சுட்டப் பேரவையில் இதுதொடர்பாக விளக்கம் அளித்த அவர் பெண்ணையாற்றின் குறுக்கே பெண்டரஹள்ளி கிராமத்திலும் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜாக்டோ ஜியோ அமைப்பு நடத்திய போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீதான நடவடிக்கைகள் குறித்து வழக்கின் தன்மைக்கேற்ப அரசு ஆராய்ந்து முடிவு செய்யும் என்று மாநில நிர்வாக சீர்திருத்ததுறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சட்டப் பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்குப் பின்னர் உறுப்பினர்கள் கொண்டுவந்த கவனார்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் கோரிக்கைகள் குறித்து ஏற்கனவே அரசு ஆவோசனை நடத்தியதாக கூறினார் அவர்களது கோரிக்கைகளை ஏற்றுக் கொள்ள இயலாது என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

வழக்குகளின் தன்மைக்கு எற்ப அவர்கள் மீதாள நடவடிக்கை ஆய்வு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் திமிரி ஒன்றியம் வேம்பி ஊராட்சியில் கால்நடை கிளை மருந்தகம் அமைக்கப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் சீர்காழியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டித்தாப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கடலில் மீனவர்கள் எல்லை தாண்டுவதை தடுப்பதற்கு படகுகளில் பொருத்தும் டிரான்பான்டர்களுக்கு அதிகபட்ச மானியம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

ஏழை குடும்பங்களுக்கு மாநில அரசு அறிவித்துள்ள மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி அளிக்கும் திட்டம் வரவேற்கத்தக்கது என்று பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அரசின் அறிவிப்பு ஏழை மக்களுக்கு அவசியமானது என்றும் வறுமையில் இருந்து அவர்களை மீட்பதற்கு இதளை நிரந்தரமாக வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார் எண்ணெய் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோரின் நலனை கருத்தில் கொண்டு நியாயமான வகையில் விலையை நிர்ணயம் செய்யும் அவசியம் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

சந்தையின் நிலவரத்தை கருத்தில் கொண்டு விலையை நிர்ணயம் செய்தாலும் ஒளிவு மறைவின்றி தெளிவான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உலகம் முழுவதிலும் எண்ணெய் மற்றும் எரிசக்தி ஆகியவற்றின் ஆதாரங்கள் விநியோகம் மற்றும் நுகரும் தன்மை ஆகியவை மாறி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் எண்ணெய் ஆதாரங்கள் குறைந்து வருவதாவ் மாற்று எரிசக்தியை பயன்படுத்தவும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் அவற்றை கையாளவும் தேவை உள்ளதாக அவர் கூறினார் பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக பாதுகாப்பான நீண்ட கால பயன்தரும் மாற்று எரிசக்தியை பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உஜ்வாவா திட்டத்தின் மூலம் ஆறு கோடி குடும்பங்கள் பயன்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் புதிய இந்தியாவின் உறுதியான அடித்தளத்தை உருவாக்குவதற்கு குழந்தைகளின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் விருந்தாவனில் அக்சய பாத்திரம் நிறுவனத்தின் விழாவில் பேசிய அவர் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நோய்தடுப்பு மற்றும் சுகாதாரம் போன்ற வசதிகளை அளிப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார்

பிஜேபி கொள்கை வடிவமைப்பாளர் பண்டிதர் தீனதயாள் உபாத்யாயாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நாளையாட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் லட்சக்கணக்கானோரின் வாழ்க்கையை ஒருநிலைப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் தீனதயாள் உபாத்யாயா பெரும்பங்காற்றியிருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார் அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைக்கவும் தேசபக்தர்களாக அவர்களை வழிநடத்தவும் தீனதயாள் உபாத்யாயா கடுமையாக உழைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாழ்க்கையில் நேர்மையை கடைபிடித்த அவர் தேச ஒற்றுமையை பாதுகாத்து தொண்டர்களை வழிநடத்தியதாக பிரதமர் கூறியுள்ளார்

அயோத்தியையும் நேபாளத்தில் உள்ள ஜனக்பூரையும் இந்த சாலை இணைக்கும் என்று அவர் தெரிவித்தார்

மக்களவையில் இத்தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இடஒதுக்கீடு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக கூறினார்

நாட்டில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதையடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரி வருவாயின் பங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சின்ஹா கூறியிருக்கிறார் மக்களவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதத்தின்மீது பேசிய அவர் அரசின் நடவடிக்கை காரணமாக பொருளாதார தீவிரவாதம் அகற்றப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்தியப் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு ஆட்சி புரிந்த காலத்தில் பொருளாதார வளர்ச்சி வேகமாக இல்லை என்றும் வரி செலுத்தும் முறை எளிமையாக்கப்பட்டதையடுத்து ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான நலத்திட்ட உதவி போதுமானதாக இல்லை என்றும் வேலை வாய்ப்பு நிலவரம் குறித்து அரசு எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் அஇஅதிமுக நாடாளுமன்ற கட்சித் தலைவரும் மக்களவை துணைத் தலைவருமான திரு எம் தம்பிதுரை கூறியுள்ளார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை காரணமாக சிறு வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இடைக்கால பட்ஜெட் ஆளும் பிஜேபி யின் தேர்தல் வாக்குறுதியைப் போன்று உள்ளதாக அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரியில் தமிழக அரசுக்கு வரவேண்டிய வருவாய் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் உடனடியாக அதனை விடுவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார்